தூய்மை பணிகளில் ஒவ்வொரு குடிமக்களும் புது எழுச்சியுடன் ஈடுபட வேண்டும் என பிரதமர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இன்று மாலை துபாயில் தொடங்குகின்றன

தூய்மையே சேவை இயக்கத்தை புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் பொது தனியார் துறைகள் இணைந்து தூய்மை பாரதம் என்ற காந்தியடிகளின் கனவை நனவாக்க முடியும் என்றார் நாட்டிலுள்ள ஒவ்வொரு குடிமக்களும் புதுஎழுச்சியுடன் தூய்மை பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

இதன்மூலம் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்த்தாக்கம் பெருமளவு குறைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் குப்பை மற்றும் கழிவு மேலாண்மை பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் தூய்மை பணிகளை மேற்கொள்வது கடவுளுக்கு செய்யும் சேவை என சுட்டிக்காட்டிய பிரதமர் தூய்மை நமது கலாச்சார பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்ந்ததையும் எடுத்துரைத்தார்

துவக்க நிகழ்ச்சியின் ஒருபகுதியாக சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மணிவிழுந்தான் ஊராட்சியில் மகளிர் சுயஉதவிக் குழுவினரிடம் உரையாற்றுகையில் கழிப்பிடம் கட்டுதல் குப்பைகளை தரம் பிரித்தல் உள்ளிட்ட பணிகளில் இக்குழுவினர் தூய்மைக் காவலர்களாக செயலாற்றி வருவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் இத்தகைய திட்டத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார்

நாமக்கல் மாவட்டம் மோலசி உளராட்சியில் தூய்மை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது

கர்நாடக மாநிலம் பெலகாவியில் ராஜா லக்கம் கௌடா சட்டக் கல்லூரியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர் சமூக நீதி குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதில் சட்டம் மிக முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் நான்காவது தொழில் புரட்சி நம் வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உயிரியல் தொழில்நுட்பம் மரபணு விஞ்ஞானம் போன்ற அதிநவீன துறைகளில் சட்ட வல்லுநர்களின் தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய குடியரசுத்தலைவர் புதுப்பித்தல் திட்டங்கள் அதிவேகத்தில் நிகழ்வதால் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி திட்டங்கள் நவீனமயமாக்குவது அவசியம் என்றார்

அந்நாட்டு நாடாளுமன்ற சிறப்புக்கூட்டத்தில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினர் உடனும் கலந்துரையாடுகிறார் இந்த பயணத்தின் போது வர்த்தகம் குற்றுச்சூழல் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன

சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார் மாஸ்கோவில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று ரஷ்ய கூட்டமைப்பின் துணை பிரதமர் யூரி போரிஸோ வுடன் ஆலோசனை மேற்கொண்டார்

சுற்றுச்சூழல் இயற்கை வளம் பேரிடர் கண்காணிப்பு உள்ளிட்ட துறைகளுக்கு இவை பயன்படும்

இதையொட்டி சென்னை அண்ணா சாலையில் அவரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

நீட் மட்டுமல்லாமல் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மாணாக்கருக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் மின்பாதையில் ஏற்படும் மின்இழப்பு மின்பராமரிப்பு செலவினங்களை குறைத்து அனைத்து பகுதிகளுக்கும் தேவைப்படும் உச்சக்கட்ட மின் தேவையை நிறைவு செய்யும் வகையில் இந்த துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டதாக கூறினார்

இந்நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தலைமை செயலர் டாக்டர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் நல்லுறவு மையம் மற்றும் பல்வேறு துறைகளின் சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைத்து பல்வேறு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் இன்றுமாலை அடிக்கல் நாட்டுகிறார் இந்நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார்

இந்நாளையொட்டி அனைத்துப் பொறியாளர்களுக்கும் தமது வாழ்த்துக்களையும் பிரதமர் ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார்

இருவரி சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரக அறுவை சிகிச்சை பிரிவு புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை பிரிவு மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கண்புரை அறுவை சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார்

கிரிக்கெட் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இன்றுமாலை துபாயில் தொடங்குகின்றன